திருநரேந்திரமோடிமக்களிடையேமனம் திறந்துபேசும் மன் கீபாத் நிகழ்ச்சியில் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

ஜம்முகாஷ்மீரில் நடந்ததுப்பாக்கிச்சூட்டில் தீவிரவாதிகள் இரண்டுபேர் சுட்டுகொல்லப்பட்டனர்

தேசத்தின் நலன் சார்ந்துஒளிமயமானஎதிர்காலத்தைஉருவாக்கஅனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடமையாற்றவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார்

சென்னைமற்றும் மகாபலிபுரத்தில் உள்ளகலங்கரைவிளக்கங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பெருமைகளைபறைசாற்றுவதாகவும் இதனையொட்டிசுற்றுவாவிற்குஊக்கமளிக்கும் பலதிட்டங்களைசெயல்படுத்த இருப்பதாகவும் அவர் கூறினார்

காடுகளைகாப்பதில் ஒடிசா ஆகியமாநிலங்களில் தனிமனிதர் செய்யும் மகத்தானபணிகள் காரணமாககற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டுவருகின்றதுஎன்றுஅவர் கூறினார் நமதுவட்டாரமொழி அடையாளம் உடைஉணவுப்பழக்கம் வழக்கு ஆகியவிலைமதிப்பற்றகலாச்சாரபாரம்பரியத்தைபாதுகாத்து வருங்காலசந்ததியினருக்குவழங்கவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார்

அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அஇஅதிமுகமற்றும்கூட்டணிகட்சிவேட்பாளர்களைஆதரித்துஅக்கட்சியின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமி இன்றுசென்னைராயபுரம் திருவொற்றியூர் பெரம்பூர் துறைமுகம் உள்ளிட்டபலதொகுதிகளில் இன்றுபிரச்சாரம் மேற்கொள்கிறார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கோபிசெட்டிபாளையம் பவாளிசாகர் ஆத்தூர் உள்ளிட்டசேலம் மாவட்டத்தின் பலதொகுதிகளில் தற்போதுபிரச்சாரம் மேற்கொண்டுவருகிறார் பாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுகாவனூர் நெமிலிஆகியபகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மக்கள் நீதிமய்யதலைவர் திருகமலஹாசன் தான் போட்டயிடும் கோவைதெற்குபகுதியில் இன்றுபிரச்சாரம் மேற்கொள்கிறார் தாமகதலைவர் திரு ஜி கேவாசன் கூட்டணிகட்சிவேட்பாளர்களைஆதரித்துதொண்டாமுத்துர் தாராபுரம் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் அமுமகபொதுச்செயலாளர் திரு டி டிவிதினகரன் ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் ஆகியதொகுதிகளில் இன்றுபிரச்சாரம் மேற்கொள்கிறார்

காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருராகுல் காந்திசென்னைஅடையாறுதேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் கலந்துகொள்வதற்காகசற்றுமுன் சென்னைவந்தடைந்தார் இந்தகூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிமற்றும் கூட்டணிகட்சிவேட்பாளர்களைஆதரித்துஅவர் பிரச்சாரம் செய்கிறார்

இந்தியா பங்களாதேஷ் இடையேஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இரண்டுநாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றபிரதமர் திருநரேந்திரமோடி அந்நாட்டுபிரதமர் திருமதிஷேக் ஹசீனாவைநேற்றுசந்தித்துப் பேசினார் அப்போதுகாதாரம் வர்த்தகம் எரிசக்திஉள்ளிட்டதுறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்துவிவாதிக்கப்பட்டது இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேபேரிடர் மேலாண்மை வர்த்தகம் தேசியமாணவர் படை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் விளையாட்டுஆகியதுறைகளில் ஒத்துழைப்புக்கானஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மகாத்மாகாந்திமற்றும் ஷேக் முஜிபூர் ரஹ்மாள் தொடர்பானடிஜிட்டல் கண்காட்சியை இரு பிரதமர்களும் கூட்டாகதொடங்கிவைத்தனர் நாடுகளுக்கும் இடையேநட்புறவு ஏற்பட்டுஐம்பதுஆண்டுகள் நிறைவடைந்ததைகுறிக்கும் வகையில் இரு நாடுகளிலும் அஞ்சல் துறைசார்பில் தபால் தலைகள் வெளியிடப்பட்டன

மேலும் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவுக்கும் மேற்குவங்கத்தின் ஜல்பைகுரிக்கும் இடையேயான புதியபயணிகள் ரயில் சேவையை இரு நாடுகளின் பிரதமர்களும் தொடங்கிவைத்தனர் ஜம்மு காஷ்மீரில் நடந்ததுப்பாக்கிச்சூட்டில் இரண்டுதீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் சோஃபியான் மாவட்டத்தில் உள்ளவாங்கம் என்றபகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாககிடைத்தகவலைஅடுத்து அந்தப் பகுதியைபாதுகாப்பப் படையினர் கற்றிவளைத்தனர் அப்போதுதீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் பாதுகாப்புப் படையினர் துப்பாக்கிச்சூடுநடத்தினர்

இப்போட்டி பிற்பகல் ஒன்றரைமணிக்குதொடங்குகிறது இந்தத் தொடரின் முதல் போட்டியில் இந்தியாவெற்றிபெற்றநிலையில் நேற்றுமுன்தினம் நடைபெற்ற இரண்டாவதுபோட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்துவெற்றிபெற்றுள்ளது இன்றுநடைபெறும் போட்டியில் வெற்றிபெறும் அணிதொடரைகைப்பற்றவுள்ளது